மெட்ரோ ரயிலுக்கான முதல்கட்டப் பணிகளையும் புதிய மருத்துவமனையையும் காணொலி காட்சி மூலமாக இன்று தொடங்கி வைத்தனர்

இருந்து வந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

தொகுதிகளில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இனி விரிவான செய்கிகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீன் ஜெகநாத்தும் மொரீஷியஸில் மெட்ரோ ரயிலுக்கான முதல்கட்டப் பணிகளையும் புதிய மருத்துவமனையையும் காணொலி காட்சி மூலமாக இன்று தொடங்கி வைத்தனர் புத்தில்லியிலிருந்து இதனை தொடங்கி வைத்த பிரதமா் திரு நரேந்திரமோடி மொரீஷியஸின் வளர்ச்சியில் இந்தியா அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் இன்று தொடங்கப்பட்ட திட்டங்கள் இதற்கு அடையாளமாகும் என்றும் தெரிவித்தார் ஆசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவுவதற்கு இரு நாடுகளும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று பிரதமர் கூறினார் மொரிஷியஸ் பிரதமர் திரு ஜெகநாத் மொரீஷியஸில் இந்தியா மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் குறிப்பிட்டார் தில்லி காத்ரா இடையோள வந்தே பாரத் விரைவு ரயில் வைஷ்ணவ்தேவி யாத்திரிகர்களுக்கான நவராத்திரி பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முள்ளதாக இந்த ரயில் போக்குவரத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய பரிசு இது என குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடு முழுவதும் ரயில்வே கட்டமைப்பின் மூவம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இணைக்கப்படும் என்று தெரிவித்தாா் மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பல்வேறு கட்சியினர் வெளியிட்டு வருகின்றனர்

வெளியிட்டுள்ளது வெங்காயத்தின் மொத்த விலையும் சில்லரை விற்பனை விலையும் குறைந்து வருவதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெங்காயத்தின் ஏற்றுமதியை தடை செய்ததும் வர்த்தகர்களுகான வெங்காய இருப்பை நிர்ணயம் செய்ததும் ஆக்கப்பூர்வமான பலனை அளித்து இருப்பதாக கூறினார்

சிறந்த மூத்த குடிமக்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று பதுதில்லியில் வழங்கி கவரவித்தார் இந்நிகழ்ச்சியல் பேசிய அவர் முத்த குடிமக்களுக்கு அவர்கள் குடும்பத்தினர் குறிப்பாக இளைஞர்கள் மதிப்பும் மரியாதையும் ஆதரவும் தரவேண்டும் என்று கூறினார் நமது இந்திய சமூகத்தில் முதியோருக்கு மரியாதை செலுத்துவது பாரம்பரியமான நடைமுறை என்றும் இதனை கடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முதியோர் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த குடியரகத் தலைவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலும் அவர்களின் ஆரோக்கியத்தை காக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முதியோர் மற்றும் மூத்த குடிமக்களின் நலனில் மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச முதியோர் தின விழாவில் வாக்கத்தான் விழிப்புணர்வு நடைப் பயணத்தை கொடியசைத்து தொடங்கிவைத்து அவர் பேசினார் மூத்த குடிமக்ளின் நலனுக்காக அரசு அளித்து வரும் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட அமைச்சர்

தலைநகர் தில்லியில் பல பகுதியில் இருந்தும் வந்திருந்த முதியோர்கள் இந்த வாக்கத்தான் நடைபயணத்தில் கலந்துகொண்டனர்

இதற்கான உத்தரவை தில்லி நீதிமன்ற சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குகார் பிறப்பித்தார் இதனிடையே இந்த வழக்கில் ஜாமின் கோரி திரு ப சிதப்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அம்வு முன் ஆஜரான திரு சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மனுவினை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென்று முறையிட்டனா் திரு சிதம்பரம் தரப்பு கோரிக்கை மீது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் முடிவெடுப்பாா் என்று நீதிபதிகள் தெரிவித்தனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் ஆகியோளர வரவேற்று மத்திய மாநில அரககள் பேனர் வைத்தால் அதற்கான விதிகளை பின்பற்ற வேண்டியது அவர்களின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான மலுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்ய நாராயணன் திரு சேஷசாயி ஆகியோரைக் கொண்ட அமா்வு பேனா் வைப்பதற்கான அளவு மற்றும் அதனை உரிய பாதுகாப்புடன் வைப்பது போன்றவற்றை பின்பற்றி பொதுமக்களுக்கு இடையூறின்றி பேனா்களை வைக்க வேண்டும் என்றும் கூறியது விக்ரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தவில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும்

வருவாய்த்துறை அதிகாரிகளான இவர்கள் இருவரும் நாளை இத்தொகுதிகளுக்கு வருகைத்தர உள்ளனர்

இது தொடர்பான வழக்கு இன்று விசாணைக்கு வந்தபோது வாக்குப்பதிவு எந்திரங்களை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டுவர வேண்டுமென்றும் அதற்கு தேவையான மின்னணு எந்திர வாக்குப்பதிவு பொறியாளர்களையும் தேர்தல் ஆனையம் நியமிக்க வேண்டுமென்றம் நீதிபதி உத்தரவிட்டார் இதனிடையே இந்த மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க கோரி அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதியில் வெற்றிபெற்ற திரு இன்பதுரை தாக்கல் செய்த மனுவினை நீதிபதி தள்ளுபடி செய்தார் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இது தொடர்பாக புலன் விசாரணை நடத்தப்படவேண்டும் என்றும் அம்மாநில பிஜேபி கோரிக்கை விடுத்துள்ளது தொடர்பாளர் திரு அளில்குப்தா ஜம்மு காஷ்மீர் காவல் துறையினர் தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக மேற்கொண்டு வரும் புலனாய்வு பணிகளை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார் பகுதியில் அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டது குறித்தும் காவல் துறை விசாரணை மேற்கொண்டிருப்பதை அவர் கட்டிக்காட்டியுள்ளார் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டது குறித்தும் விசாரணை நடைபெற்றுவருவதையும் பிஜேபி வரவேற்றுள்ளது பூநீநகரில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஜம்மு காஷ்மீர் தேசிப மாநாட்டு கட்சியின் தலைவர் திரு பருக் அப்துல்லா துணை தலைவர் திரு உமர் அப்துல்லா ஆகியோரை கட்சியின் மூத்த தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசுவதற்கு அனுமதி அளிக்குமாறு ஆளுநர் திரு சத்யபால் மாலிக்கிடம் அக்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர் ஷெரி இ காஷ்மீர் பவனில் ஆளுநரை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியறுத்தினர் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் நிலமையை நன்கு ஆய்வு செய்து அனைத்து சமூகத்தினருக்கும் இடையே நல்லினக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர்கள் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டுள்ளதையடுத்து திரு பருக் அப்துல்லாவையும் திரு உமர் அப்துல்ளவையும் உடனடியாக வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் தேசிய மாநாட்டுக் கட்சியினர் கேட்டுக்கொண்டனர் தமிழகத்தில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் அவர்களது படகு மற்றும் வலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன

இவா்கள் விசாரணைக்காக காரைக்கால் அழைத்துச் செல்லப்பட்டனா் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது